முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார்

வெளிநடப்பு செய்தனர்

மாவட்டத்தில் உள்ள பயனாளிகளிடம் காணொலி மூலம் உரையாடினார் உலகச் சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன

இனி விரிவான செய்திகள் உலகச் சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழக அரசு மக்காத பிளாஸ்டிக் பொருட்களை தடைசெய்ய முடிவு செய்திருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

பால் தயிர் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மருத்துவ பொருட்களுக்கான உரைகள் போன்றவற்றிற்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் மாநில அரசு ஏற்படுத்திய வல்லுநர் குழு பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் வாழழ இலைகள் பாக்கு மட்டை தட்டுகள் தாமரை இலைகள் போன்றவற்றை பயன்படுத்த பரிந்துரை செய்திருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் நிலத்தடி நீரை மாசுபடுத்தி கழிவு நீர்ப்பாதைகளை அடைப்பதாக கூறிய அவர் இதனால் காற்று மாசுபடுவதுடன் கால்நடைகள் மற்றும் வன விலங்குகளும் உயிரிழக்க காரணமாகி விடுவதாக சுட்டிக்காட்டினார் பிளாஸ்டிக் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி சுற்றுச்சூழலை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் தமிழ் ஆங்கிலம் வழிக் கல்வி அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார் இதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார் சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டத்தை புதுப்பிக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் பாரம்பரிய முறையில் அதனை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சென்னை உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை மற்றும் மாநிலத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் எங்கங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் செலவில் நூலக வசதி செய்து தரப்படும் என்று சட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் குற்றவியல் நடுவர்களுக்கு குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் என்றும் முதன்மை மாவட்ட உரிமையியல் நீதிபதிகளுக்கும் குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் என்றார் சென்னை புழல் மத்திய சிறைக்கு புதிய அவசரகால ஊர்தி வழங்கப்படும் என்றும் விழுப்புரம் தேனி மற்றும் தருமபுரி மாவட்ட சிறைகளுக்கு புதிய பணியிடங்கள் தோற்றுவிக்கப்படும் என்றார் கோயம்புத்தூர் திருச்சி சேலம் மற்றும் கடலூர் மத்திய சிறைகளில் கழிவுநீர் கத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் புழல் வேலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெண்கள் தனிச்சிறையில் எக்ஸ்ரே கருவிகள் வைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் அனைத்து மத்திய சிறை வளாகத்தில் திறந்தவெளி சிறை அமைக்கப்படும் என்றும் திரு சி வி சண்முகம் தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரவலூரை சேர்ந்த பிரதீபா என்ற மாணவி நீட்தேர்வில் தோல்வியடைந்ததால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்த பிரச்சினையால் திமுவினர் இன்று அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் சுட்டப்பேரவையில் இன்று இப்பிரச்சினை குறித்து எதிர்க்கட்சியினர் திரு மு க ஸ்டாலின் கொண்டுவந்த கவனார்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையள் நீட்தேர்வு கொள்கை முடிவில் அரசு தனது முடிவை மாற்றிக் கொள்ளவில்லை என்றும் சட்டரீதியாக இந்தத் தேர்விலிருந்து விலக்கு பெற மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார்

இதை ஏற்க மறுத்த திமுக உறுப்பினர்கள் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்குப்பெற தற்போதைய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி வெளிநடப்பில் ஈடுபட்டனர் தொடர்ந்து காங்கிரஸ் உறுப்பினர்களும் அவையிலிருந்து வெளியேறினார்கள் பின்னர் பேசிய அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தற்போதைய நிலையில் நீட்தேர்வு தொடர்பான தீர்மானம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அவருடைய அலுவலகத்தில் உள்ளதாக கூறினார் தமிழகத்தில் பொறியியல் படிப்புக்கான ரேண்டம் எண் இன்று வெளியிடப்பட்டது உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதனை வெளியிட்டார் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின்கீழ் வேலூர் மாவட்டத்தில் வீடுகள் பெற்ற பயனாளிகளிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் உரையாடினார் தமிழில் வணக்கம் தெரிவித்து பயனாளிகளிடம் உரையாடிய பிரதமர் திரு மோடி வீடுகளில் கழிப்பிட வசதி குடிநீர்வசதி போன்றவை செய்யப்பட்டுள்ளதாக என்றும் வீட்டுக்காக லஞ்சம் கொடுத்தீர்களா என்றும் கேட்டறிந்தார் பிரதமருடன் காணொலி காட்சி உரையாடலில் பங்கேற்ற ராணிப்பேட்டையைச் சேர்ந்த பயனாளி சம்ஷத் அதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பகிர்ந்து கொண்டார்

புத்தில்லியில் இன்று நடைபெறும் உலகச் சுற்றச்சூழல் தின விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரைநிகழ்த்துகிறார் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஐநா உறுப்பு நாடுகளில் இருந்தும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் ஆர்வலர்கள் தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் பிரதமர் அகில இந்திய வானொலி மூலமாக மக்களிடம் தனது கருத்துகளை பகிர்ந்து கொண்ட போது உலகச் கற்றுக்குழல் தினவிழாவில் பல்வேறு நாடுகளிலிருந்து அமைச்சர்களையும் ஆர்வலர்களையும் அழைத்து இவ்வாண்டு சிறப்பாக கொண்டாடப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார் பிளாஸ்டிக்கினால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதைத் தடுப்போம் என்பது இவ்வாண்டின் சுற்றுச்சூழல் தின கருப்பொருளாகும் நீராதாரங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் ஆகியவற்றுக்கு பிளாஸ்டிக் பாதிப்பை ஏற்படுத்துவதோடு மனிதனின் ஆரோக்கியத்தையும் கேள்விக் குறியாக்கி வருகிறது அன்றாட வாழ்வில் பிளாஸ்டிக்கின் பயன்பாட்டை தவிர்த்து கற்றுச்சூழலை பாதுகாத்து ஆராக்கிய வாழ்விற்கு வழி வகுப்பது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்று உலக நாடுகள் முனைப்புக் காட்டி வருகிறது சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி தமிழகத்திலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன ஒவ்வொரு மாவட்டத்திலும் சுற்றுச்சூழல் தின விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டு துய்மைப் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன பல்கலைக்கழகங்களின் கல்வித் தரத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை ஆளுநர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்று வரும் ஆளுநர்கள் மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் இந்திய பல்கலைக்கழகங்களை உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களாக உயர்த்த வேன்டும் என்று கேட்டுக் கொண்டார் மாநிலங்களுக்கு இடையே ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் வளர்க்க ஆளுநர்கள் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்துவதில் மத்திய அரசு முனைப்போடு செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் ஆளுநர்கள் பொது வாழ்வில் தாங்கள் பெற்றுள்ள அனுபவத்தின் அடிப்படையில் அரசுத் துறைகளோடும் அமைப்புகளோடும் இணைந்து அவற்றை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் ஏர்செல் மாக்ஸிஸ் முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரத்தை

திரு சிதம்பரம் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க அமலாக்க இயக்குனரகம் கூடுதல் அவகாசம் கோரியதை அடுத்து

ஜம்மு கஷ்மீர் எல்லைப் பகுதியில் ரம்ஜானையொட்டி அறிவிக்கப்பட்டுள்ள போர் நிறுத்த அறிவிப்பை இந்திய ராணுவம் ஏற்றுக் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்